ஆகாஷ்வாணி தலைப்புச் செய்திகள் உள்நாட்டு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நடவடிக்கைகளுக்கு உரிய பதிவட கொடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் கல்வி மூலம் பெண் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் ஒரு வார கால சிறப்பு இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது பணப்பரிமாற்றம் மற்றும் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு போன்ற மத்திய நேரடி அரசின் நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்துவருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தினால் நாட்டில் உள்ள சிறுபான்யின மக்கள் யாரும் பாதிக்கப்படமாட்டர்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் இன்று அக்கட்சியின் மாநில பிரிவு சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்காக அல்ல என்றும் அண்டை நாடுகளில் இள்ளலுக்கு ஆளாகிவரும் சிறுபான்மையின மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காகவே இத்திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு வரவாற்று சிறப்பு மிக்க முடிவுகள் மேற்கொண்டதை அவர் பட்டியலிட்டார் அயோத்தியில் இன்னும் சில மாதங்களில் ராமர் கோவில் கட்டும் பணி தொடங்கப்படும் என்று திரு அமித்ஷா கூறினார் மேற்குவங்கத்தில் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக தேசிய பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்தை அவர் இன்று திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கும் நடவடிக்கைகளுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று உறுதிபட கூறினார் இந்தியா அமைதியை விரும்புவதாகவும் எந்த ஒரு நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்த ஒருபோதும் விரும்பியதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக்கொள்ள முடியாது என்று திரு அமித்ஷா தெரிவித்தார் உள்நாட்டு பாதுகாப்பு பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தேசிய பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகளை அவர் பாராட்டினார்

இதனிடையே தில்லியின் வடகிழக்கு பகுதியில் நடந்த வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளில் ஆர்பாட்டங்களில் ஈடுபட்டன பெண் குழந்தைகளின் கல்விக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுவருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நாடுமுழுவதிலும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கல்வி மூலம் பெண் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் ஒருவார கால சிறப்பு இயக்கத்தை அவர் இன்று தொடங்கிவைத்தார்

வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு தில்லியில் தற்போது அதையான சூழ்நிலை நிலவிவருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் காவல் துறையினர் போதுமான அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடையே நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் காவல் துறை அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சு வார்த்தை நடத்திவருவதாகவும் காவல் துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டு நாட்களில் எவ்வித அசும்பாவித சும்பவங்களும் நடைபெறவில்லை என தகவல்கள தெரிவிக்கின்றன சமூக வலைதளங்களில் வெளியாகும் வதந்திகளை யாரும் நம்பவேண்டாம் என்றும் அது தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தில்லியின் வடகிழக்குப் பகுதியில் நடந்த வன்முறை சும்பவங்கள் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தவுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மனித உரிமை மீறல் குறித்து நேரில் விசாரணை வன்முறையால் நடத்த இரண்டு உண்மை கண்டறியும் குழுக்களை அனுப்ப ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்த குழுக்கள் பாதிக்கப்பட்டப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் காவல் துறையினர் மற்றும் வன்முறையின்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து விசாரணை நடத்தவுள்ளது மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் பல்வேறு பகுதிகளில் நடந்த வன்முறை சம்பவங்கள் காரணமாக மீண்டும் அங்கு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது லம்தங்கிரி சர்தார் காவல் நிலையப்பகுதிகள் மற்றும் கண்டோன்மென்ட் பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது

வன்முறை சம்பவங்கள் மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்கும் வகையில் கூடுதல் துணை ராணுவப்படையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர்

இதனிடையே மக்கள் அமைதி காக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு கே சங்மா கேட்டுக்கொண்டுள்ளார் மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ராமநாதபுரம் மற்றும் விருதுநகரில் புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் நலன் கருதி மேலும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார் விருதுநகர் மாவட்டத்தில் சுகாதாரத் துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகளையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார் இந்நிகழ்ச்சியல் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மதுரை அருகே தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் எய்ம்ஸ் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை அமையவுள்ள இடத்தை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தபின்னர் கட்டுமான பணிக்கான அனுமதி வழங்குவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார்

நேரடி பணபரிமாற்றத்திட்டம் மற்றும் ஜிஎஸ்டி போன்ற முன்னோடி திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு கெல்லும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் இதுபோன்ற பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார் தொழில்நட்பத்தின் மூலம் பொதுநிதி மேலாண்மை முறை செயல்படுத்தப்பட்டு வருவதால் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாக அமைச்சர் கூறினார் நாட்டின் வரிவருவாய் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை விரிவடைந்துள்ளதாகவும் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார் சண்டிகரில் தொழில் துறையினர் பங்கேற்றுள்ள கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரிவகுல் அதிகரித்துவருவது பொருளாதார வளர்ச்சியை எடுத்துக்காட்டுவதாக கூறினார்

அசாம் தலைநகர் குவகாத்தியையும் அதன் வடபகுதியையும் இணைக்கும் வகையில் பிரமபுத்திரா ஆற்றின் மீது கட்டப்படவுள்ள பாலத்திற்கான கட்டுமானப்பனியை அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் இன்று பூமி பூஜையுடன் தொடங்கிவைத்தார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இப்பகுதியில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள சிறப்பான போக்குவரத்து தொடர்பு அவசியம் என்று கூறினார் முன்னதாக இப்பாலத்தின் கட்டுமானப்பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த ஆண்டு அடிக்கல் நாட்டியது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் வேளாண் கடன் தள்ளுபடி திட்டத்தின்கீழ் பயனடையும் பயனாளர்களின் இரண்டாவது பட்டியலை அம்மாநில அரசு நேற்று வெளியிட்டது

மலேசியாவின் புதிய பிரதமராக திரு முஹைதீன் யாசின் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டார் கோலாலம்பூரில் உள்ள தேசிய அரண்மனையில் இதற்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது

பல்கலைக் கழகங்களுக்கு இடையிலான முதலாவது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன ஒடிசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இறுதிநாளான இன்று கலிங்கா தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் டுட்டி சந்த் இரண்டாவது தங்கப்பதக்கத்தை வென்றார்